பல்வேறு துறைகளில் சாதனை படைத்து புதுவையை ஒரு முன்மாதிரி மாநிலமாக உருவாக்க அனைத்து மக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கேட்டுக் கொண்டுள்ளார்

புதுவையை நாட்டிலேயே முன்மாதிரி மாநிலமாக உருவாக்க அனைத்து மக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கேட்டுக் கொண்டுள்ளார் தமது குடியரசு தின விழா உரையில் இதை தெரிவித்துள்ள அவர் புதுவை மாநிலம் திட்ட நிதியில் பெரும்பகுதியை கல்வி சுகாதாரம் உள்கட்டமைப்பு வளர்ச்சி கிராமப்புற மேம்பாடு சார்ந்த நலத்திட்டங்கள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு செலவிட்டு சாதனை படைத்திருப்பதாகக் கூறினார் கஜா புயலின்போதும் அண்மையில் பெய்த மழையின் போதும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் பெரிதும் பாராட்டினார் விவசாயம் கால்நடை மீன்வளம் காடு வளர்ப்பு போன்ற துறைகளிலும் புதுவை அரசு சாதனை படைத்திருப்பதாக டாக்டர் கிரண்பேடி தெரிவித்தார் பால் உற்பத்தியை அதிகரிக்கவும் கடல்சார் மீனவக் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார்

மாணவர்களுக்கு தரமான உயர்கல்வி கிடைக்க பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் சுகாதாரச் சேவைகளில் முதலிடம் வகிக்கும் புதுவை ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இணைந்துள்ளதாகவும் இத்திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் எழை எளிய மக்களின் சமூகப் பொருளாதார நிலையை மேம்படுத்துதல் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துதல் போன்றவற்றிற்கு புதுவை அரசு உயர் முன்னுரிமை அளித்து நடவடிக்கை எடுத்து வருவதாக துணைநிலை ஆளுநர் தமது உரையில் கூறியுள்ளார் சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப் படுவதாகவும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்காக தனியாக காவல் பிரிவு ஏற்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் புதுவையில் சட்டம் ஓழுங்கு கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக தெரிவித்துள்ள துணைநிலை ஆளுநர் மகளிர் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு உயர் முன்னுரிமை வழங்குவதாகவும் கூறியுள்ளார் நிர்வாகத்தில் வெளிப்படைத் தன்மை மற்றும் நம்பகத்தன்மை ஏற்படுத்தி மக்கள் நலனை மையமாகக் கொண்டு சிறந்த ஆட்சியை வழங்குவதே புதுவை அரசின் நோக்கம் என்றும் டாக்டர் கிரண்பேடி தமது உரையில் குறிப்பிட்டுள்ளார்

சென்னை மெரீனா கடற்கரை காமராஜர் சாலையில் நடைபெற்ற விழாவில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் தேசிய மூவர்ணக் கொடியை ஏற்றி வைத்து கொண்டாட்டங்களைத் துவக்கி வைத்தார் முப்படையினர் மற்றும் காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையையும் அவர் ஏற்றுக் கொண்டார் தமிழகம் பல்வேறு துறைகளில் அடைந்துள்ள வளர்ச்சியை எடுத்துக் காட்டும் அலங்கார வண்டிகளின் ஊர்வலம் தமிழ்க் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் கலை நிகழ்ச்சிகளும் இந்த விழாக் கொண்டாட்டங்களில் இடம் பெற்றன இந்த நிகழ்ச்சியில் வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கங்கள் காந்தியடிகள் காவலர் விருதுகள் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளும் வழங்கப்பட்டன தமிழகத்தின் இதர மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் தேசியக் கொடியை ஏற்றி வைத்து குடியரசு தின விழாக் கொண்டாட்டங்களை ஆரம்பித்து வைத்தனர்

சிறப்பு விருந்தினராக இன்றைய விழாவில் தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிரில் ராமபோசா கலந்து கொண்டார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தேசியக் கொடியை ஏற்றி வைத்து விழாக் கொண்டாட்டங்களைத் துவக்கி வைத்து முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொண்டார் இந்த விழாவில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் அரசுத் துறைகளின் வளர்ச்சியையும் மேம்பாட்டையும் குறிக்கும் அலங்கார ஊர்திகளும் பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளும் இடம் பெற்றன

தூய்மை இந்தியா இயக்கம் மற்றும் அனைவருக்கும் மின்வசதி கிடைக்கச் செய்யும் திட்டத்தை உணர்த்தும் வகையிலான அலங்கார ஊர்திகளும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம் பெற்றன விழாவின் இறுதியாக விமானப் படையினரின் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இவ்வாண்டு குடியரசு தின விழாவில் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி மறைந்த சமூக ஆர்வலர் திரு நானாஜி தேஷ்முக் மறைந்த இசையமைப்பாளர் திரு பூபன் ஹசாரிகா ஆகியோருக்கு பாரத் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் வளர்ச்சிக்காக சுயநலமின்றி பாடுபட்ட முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜிக்கு இந்த உயரிய விருது வழங்கப்படுவது தமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

நரேந்திரமோடி நாளை அடிக்கல் நாட்டுகிறார்

முதுநிலை பட்டப்படிப்பு உயர்கல்வி ஆராய்ச்சி போன்ற நீண்ட காலத் திட்டங்களை செயல்படுத்தும் வகையில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படுகிறது

செவிலியர் படிப்புக்கான இடங்களும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது மதுரை தஞ்சை திருநெல்வேலி மருத்துவமனைகளில் கட்டப்பட்டுள்ள சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கட்டிடங்களையும் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை திறந்து வைக்கிறார்

இந்த நிகழ்ச்சியைத் தொடர்ந்து இதன் தமிழாக்கம் ஒலிபரப்பாகும்

பல்வேறு துறைகளில் சாதனை படைத்து புதுவையை ஒரு முன்மாதிரி மாநிலமாக உருவாக்க அனைத்து மக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழ்நாட்டில் தலைநகர் சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் இன்று குடியரசு தினம் சிறப்பாகக் கொண்டாடப்பட்டது பிரதமர் திரு நரேந்திரமோடி மதுரை தோப்பூரில் நாளை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுகிறார்